தேர்வுகள் ஊரடங்கு காலத்திற்கு பின் நடத்தப்படும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கூறியுள்ளார்

குழுக்களுடன் முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தற்போது சென்னையில் ஆலோசனை நடத்தி வருகிறார்

சிலர் பயம் காரணமாக உரிய பரிசூசாதனைகளைரும் சிகிச்சைகளைரும் உரிய சூநரத்தில் பேறாமல் தவிர்ப்பதாககூம் இது அவர்களுக்கு மட்டுமல்லாமல் அவர்களது குடும்பத்திற்கும் சாகத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தம் என்றம் திரு லாவ் அகர்வால் குறிப்பிட்டார்

இந்த சேய்தியாளர் சந்திப்பில் சூபசிய உள்துறை இணைச் சேயலாளர் திருமதி

ஊரடணுகு காலத்தில் உருளைக்கிடினுகு வேணுகாயம் மற்றும் தக்காளி உள்ளிட்ட அத்தியாவசிய காய்கறிகளின் விலை கட்டுக்குள் இருந்து வருவதாக இந்த சேய்தியாளர் சந்திப்பில் தேரிவிக்கப்பட்டது அரசு தன்னார்வ தோண்டு நிறுவனணுகள் மற்றும் தோடில் நிறுவனணுகளால் தினமும் ஒன்றளர சூகா மக்களுக்கு சமைத்த உணகூ வடினுகப்படுவதாககூம் இந்த சேய்தியாளர் சந்திப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது பால் மற்றும் எவ்பி சிலிண்டர்கள் விநிசூயாகம் ஊரடனு்கிற்கு முன்ழு எந்த அளவில் இருந்தசூதா அசூத அளவில் பாதிப்ழு இன்றி தோடர்வதாககூம் குறிப்பிடப்பட்டது

ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கூறியுள்ளார் நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த மாணவ மாணவிகளின் பெற்றோருடன் காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடிய அவா் ஊரடங்கு முடிந்த நிலைமை சீரானவுடன் தேர்வுக்கான அட்டவணைகள் வெளியிடப்படும் என்று தெரிவித்தாா் ஏற்கனவே நடத்தி முடிக்கப்பட்ட தோ்வுகளின் விடைத்தாள் மதிப்பீடு விரைவில் நடைபெறும் என்றும் அமைச்சர் கூறினார் ஊரடங்கு காலத்தில் குழந்தைகளை முழுநேரமும் படிக்குமாறு வற்புறுத்தக்கூடாது என்று பெற்றோரை அவர் கேட்டுக் கொண்டார்

இது தொடர்பாக அந்த அமைச்சகம் அனைத்து மாநில மற்றும் யூனியன்பிரதேச அரசுகளுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் துளசி குக்கு மிளகு உள்ளிட்டவை அடங்கிய ஆயுா்வேத குடிநீரை தயாரிப்பதற்கு முன்வரும் நிறுவனங்களுக்கு உரிமம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இந்த ஆயுஷ் குடிநீர் அல்லது ஆயுஷ் க்வாத் என்றழைக்கப்படும் இந்த மூலிகை குடிநீரின் செய்முறையையும் ஆயுஷ் அமைச்சகம் வெளியிட்டுள்ளது

நரேந்திரமோடி தொற்றுநோய் தடுப்பில் ஆயுர்வேதம் உள்ளிட்ட பாரம்பரிய மருத்துவ முறைகள் முக்கியத்துவம் பெறுவதாகவும் அவற்றை மக்கள் பெருமளவு பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டது குறிப்பிடத்தக்கது

விஜயபாஸ்கர் வருவாய்த்துறை அமைச்சர் திரு

உதயகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர்

எடப்பாடி பழனிசாமி நாளை காணொலி காட்சி வாயிலாக ஆவோசனை நடத்த உள்ளார்

யேசணுகர் டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார்

இதளிடையே பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சா்கள் பங்கேற்கும் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக இன்று நடைபெறுகிறது

நவீன்பட்நாயக் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆபத்தான சூழலிலும் பத்திரிகையாளர்கள் பொறுப்புடன் செயல்பட்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் அவர்கள் பாதிக்கப்பட்டால் உதவும் நோக்கில் ஒடிசா அரசு இந்த அறிவிப்பை வெளியிடுவதாக அவர் கூறியுள்ளார்

இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு

இந்தியாவின் உள் விவகாரங்களில் தலையிடப்போவதில்லை என்றும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார்

அந்த குழு இரண்டு வாரங்கள் அங்கு தங்கியிருந்து பரிசோதனை மற்றம் சிகிச்சை முறைகளுக்கு பெரிதும் உதவியதாக திரு அணுராக் புரீவத்சவா குறிப்பிட்டார்

தில்லியில் இதை மத்திய ஊரக வளர்ச்சி மற்றும் பஹ்சாயத்து ரர் அமைச்சர் திரு நகுரந்திர சிணு சூதாமர் சூநற்று வேளியிட்டார்